குஜராத் கடலோரப் பகுதிகளில் முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுஉள்ளன

இன்றுஅமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுடன்ஆலோசனைமேற்கொண்டார்

ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் நாளைஆலோசனைநடத்தஉள்ளாா்

இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயானபதற்றத்தைதணிப்பதுகுறித்து ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இன்று கூடி விவாதிக்கஉள்ளது இனிவிரிவானசெய்திகள் அதிதீவிர புயலாகமாறியுள்ளடவ் தேகுஜராத்தைநோக்கிநகா்ந்துவருகிறது இது நாளைமறுநாள் போா்பந்தா் அருகேகரையக்கடக்கக்கூடும் என்று இந்தியவாளிலைஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

மாநிலஅமைச்சர்கள் கடலோரபகுதிகளுக்குசென்றுவிரிவானமுன்னேற்பாடுகளைமேற்கொள்ளுமாறுகுஜாத் முதலமைச்சர் திரு விஜய் ரூபானிஅறிவுறுத்திடள்ளார் முன்னெச்சரிக்கைநடவடிக்கைகள் புயல் தொடர்பாகபிரதமர் இந்த கிரு நரேந்திரமோடிஉயா்மட்டக்குழுகூட்டத்தில் பங்கேற்றுஆலோசனைநடத்தியநிலையில் மத்தியஅமைச்சரவைசெயலாளர் திரு ராஜீவ் கவுபா இன்றுஉயர் அதிகாரிகளுடன் ஆவோசனைமேற்கொண்டார்

தமிழகத்தில்ஊரடங்குகடுமையாக்கப்பட்டுள்ளநிலையில்ஞாயிற்றுக்கிழமையாள இன்றுதளர்வுகள்இல்லாதமுழுஊரடங்குசெயல்பாட்டில்உள்ளது பல்வேறுமாவட்டங்களில் சாலைகள் வாகனபோக்குவரத்து இன்றிகாணப்படுவதால் மக்கள் ஊரடங்கை முறையாககடைப்பிடிப்பதாகஎமதுசெய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர் மேற்குவங்கமாநிலத்தில்இன்றுமுதல்இரண்டுவாரங்களுக்குஊரடங்குஅமல்படுத் தப்பட்டுள்ளது

அரவிந்த் கெஜ்ரிவால் சற்றுமுன் அறிவித்துள்ளார்

இந்தியா நேபாளம் இலங்கை வியட்நாம் கம்போடியா தாய்லாந்து எகிப்துஉள்ளிட்டநாடுகளில்தற்போதுபாதிப்புஅதிகரித்துள்ளதுஎன்றுஅவர்தெரிவித்து ள்ளார்

க ஸ்டாலின் இன்றுஅமைச்சா்கள் மற்றும் அதிகாரிகளுடன் ஆலோசனைமேற்கொண்டார் நோய்த்தடுப்பு நடவடிக்கைகள் மருந்துகள் மற்றும் ஆக்சிஜன் விளியோகம் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனைநடத்தப்பட்டதாகதகவல்கள் தெரிவிக்கின்றன இந்தஆலோசனைகூட்டத்தில் மருத்துவமற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் திரு கப்பிரமணியன் மாநிலமக்கள் நல்வாழ்வுத்துறைமுதன்மைச் செயலாளர் திரு ராதாகிருஷ்ணனனஉள்ளிட்டோர் பங்கேற்றனர் ரெம்டெசிவர் விற்பனையைமுறைப்படுத்துவதுகுறித்தும் மருத்துவர்களுக்குஆவோசனைவழங்குவதுதொடர்பாகவும் வல்லுநர் அமைக்கப்படும் குழு என்றுமாநிலமருத்துவமற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைஅமைச்சர் திரு

கப்பிரமணியன் கூறியுள்ளார் சென்னைகோட்டூர்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இதனைதெரிவித்தார் புதியகல்விக் கொள்கைகுறித்துமாநிலகல்வித்துறைசெயலாளர்களுடன் மத்தியகல்விஅமைச்சர் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் நாளைஆலோசனைநடத்தஉள்ளார்

இந்நிலையில் இந்தஆலோசனைகூட்டம் குறித்துதமிழகபள்ளிக்கல்வித்துறைஅமைச்சர் திரு அன்பில் பொய்யாமொழி மத்தியகல்விஅமைச்சருக்குஎழுதியுள்ளகடிதத்தில் மகேஷ் இக்கூட்டத்தைஅமைச்சர்கள் நிலையில் நடத்தவேண்டும் என்றுகேட்டுக் கொண்டாா் நிலையில் அமைச்சர்கள் கூட்டத்தைநடத்தும் போது புதியதேசியக் கல்விக் கொள்கைதொடர்பானதனதுகருத்துகளையும் பரிந்துரைகளையும் தெரிவிக்கதாம் தயாராக இருப்பதாகஅவர் கூறியுள்ளார் விவசாயிகளுக்குமானியவிலையில்உரங்கள்கிடைப்பதைஉறுதிசெய்யபல்வேறு நடவடிக்கைகள்எடுக்கப்பட்டுள்ளதாகமத்தியஅரசுதெரிவித்துள்ளது விவசாயிகளுக்குபோதுமானஅளவுஉரங்கள்கிடைப்பதைஉறுதிசெய்யுமாறுஅ னைத்துஉரநிறுவனங்களுக்கும்அரசுஏற்கனவேஅறிவுறுத்தியுள்ளதாகரசாயனம்மற்றும் உரங்கள்துறைஅமைச்சகம்கூறியுள்ளது விவசாயிகளுக்குஉரங்கள்தடையின்றிக்கிடைப்பதுகண்காணிக்கப்படுவதாகஅந் தஅமைச்சகம்தெரிவித்துள்ளது விவசாயிகளுக்குஉதவும்வகையில்மானியவிகிதங்களைஅதிகரிப்பதுகுறித்துபரி சீலிக்கப்படுவதாகவும்தெரிவிக்கப்பட்டுள்ளது

நீரின் தரம் குறித்தகண்காணிப்பு நடவடிக்கைகளைமேற்கொள்ளுமாறுமாநிலங்கள் மற்றும் யூனியன்பிரதேசஅரசுகளுக்கு ஜல்சக்திஅமைச்சகம் அறிவுறுத்திஉள்ளது

இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையேயானபதற்றத்தைதனிப்பதுகுறித்து ஐ

பாதுகாப்பு கவுன்சில் இன்று கூடி விவாதிக்கஉள்ளது அமெரிக்கஅதிபர்திரு

இருநாடுகளின்தலைவர்களையும்ஐ நாஅதிகாரிகளையும்அவர்சந்தித்துபேசஉள் ளார் அமெரிக்கஅதிபர்திரு ஜோபைடன் இஸ்ரேல்பிரதமர் திரு பென்ஜமின்நேத்தன்யாகுமற்றும்பாலஸ்தீனஅதிபா் திரு மஹ்மூத்அப்பாஸ்ஆகியோருடன்தொலைபேசியில்ஆலோசனைநடத்தினார் இரு தரப்பும் அமைதியைஏற்படுத்தமுயற்சிகளைமேற்கொள்ளுமாறுஅப்போதுஅவர் கேட்டுக் கொண்டாா்

இந்த புயல் காரணமாகஏராளமானமரங்கள் சாய்ந்தஉள்ளதாகவும் ஆயிரக்கணக்கானவீடுகள் சேதம் அடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகிஉள்ளது கனமழைகாரணமாகஊகான் நகரில் வெள்ளப்பெருக்குஏற்பட்டது